நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார்

சபையில் இந்தியா குற்றம் சாட்டபுள்ளது

பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ கட்டரஸ் தெரிவித்துள்ளார்

குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள அஞ்சார் பகுதியில் முந்ரா எல் என் ஜி முனையம் அஞ்சார் முந்ரா மற்றம் பலன்பூர் பாலி பார்மர் வாயு பரிமாற்ற திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

வரும் நாட்களில் எந்த குடும்பமும் விறகுகளை கொண்டு சமையல் செய்யக்கூடாது என்பதே தமது அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் கூறினார் ஏழை மக்களுக்காக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா உஜ்வாலா யோஜனா ஆயூஷ்மான் பாரத் யோஜனா போன்ற திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் அமைதி நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் உலகளவில் அமைதி நடவடிக்கைகளில் இந்தியப் படை வீரர்கள் முக்கிய பங்களித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எந்தவொரு சூழ்நிலையிலும் அண்டை நாடுகளுடன் இந்தியா முதலில் போர் தொடுத்ததில்லை என்றும் பிரதமர் கூறினார் இருப்பினும் நாட்டின் இறையாண்மையை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் தீவிரவாதிகளுக்கு எதிராக ராணுவத்தினா் நடத்திய துல்லிய தாக்குதலை அவர் கட்டிக்காட்டினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட துணிச்சவான நடவடிக்கை இது என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இந்த தல்லிய தாக்குதல் வெற்றியின் இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த மூன்று நாட்களாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்புப் படைகளின் வல்லமையை உணர்த்தம் வகையில் இந்த விழா கொண்டாடப்பட்டதாகவும் அவர் கூறினார்

தங்குளடைய இன்னுயிரை தியாகம் செய்து நாட்டு மக்களை படை வீரர்கள் பாதுகாத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் காதி மற்றும் கைத்தறித் துணிகளை பொதுமக்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இது கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுதந்திரப் போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார் எந்தவொரு திட்டமும் வெற்றி அடைவதற்கு மக்கள் பங்களிப்பு அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு பொதுமக்களின் பங்களிப்பே காரணம் என்றும் துாய்மை அவர் தெரிவித்தார் இந்தியா இயக்கம் குறித்து உலக அளவில் இப்போது பேசப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கரய்மை தெரிவித்தார் தூய்மையே சேவை இயக்கத்தில் பஙகேற்ற அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் உலகளவில் மிகப்பெரிய துப்புரவு மாநாடு தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பிரதமா் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

அவருடன் உயர்நிலை பிரதிநிதிகள் குழுவும் வந்துள்ளது

நாளை தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்திக்கும் அவர் அங்கு பிரதிநிதிகள் அளவில் நடைபெறும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார் இந்த பயணத்தின்போது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரையும் உஸ்பெகிஸ்தான் அதிபர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் கர்நாடாக மாநிலத்தில் விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு உரிய நேரத்தில் அவசர மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்களது உயிரை காக்கும் உன்னத பணியில் ஈடுபடுவோருக்கு சுட்ட பாதுகாப்பு அளிக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் அவசர நேரத்தில் உதவி மற்றும் உயிரை காக்கும் உள்னத பணியில் ஈடுபடுவோருக்கு சுட்ட பாதுகாப்பு அளிக்கும் முதல் மாநிலம் கர்நாடகம் என்பது குறிப்பிடத்தக்கது

நீலகிரி மாவட்டம் ஜெகதளா கிராமத்தில் நல்வாழ்வு மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்களை மூடிமறைக்க அந்நாடு மேற்கொள்ளும் முயந்சி இது என்றும் இந்தியா கூறியுள்ளது கஷ்மீர் பிரச்சனையை மீண்டும் பாகிஸ்தான் எழுப்பி வருவதாகவும் ஆனால் கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் ஐ நா சபையில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஐ நா பொதுசபையில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தானின் கபட நாடகத்தை தோலுரித்துக் காட்டியதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பாராட்டியுள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டர் வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர் தீவிரவாதம் தொடர்பான விவகாரத்தில் பாகிஸ்தானின் இரட்டை முகத்தை திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாத செயல்களை ஐ நா பொது சபையில் எடுத்துரைத்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜுக்கு திரு அருண்ஜேட்லி பாராட்டு தெரிவித்துள்ளார் ஐ நா வின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இந்தியா முக்கியமான கூட்டு நாடாகும் என்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ கட்டரஸ் தெரிவித்துள்ளார் மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக திரு அன்டோனியா கட்டரஸ் நாளை இந்தியா வருகிறார் இதையொட்டி பிடிஐ சுசெய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை முடக்க ஐநா வும் இந்தியாவும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார் தீவிரவாத நடவடிக்கைகளை திட்டமிடுதல் மற்றும் அதன் செயல்பாடுகளை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுப்பது அனைத்து நாடுகளின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஐ நா அறக்கட்டளைக்கு இந்தியாவின் பங்களிப்பு பெரிதும் உதவும் என்று திரு கட்டரஸ் கூறியுள்ளார்

இதையொட்டி புதுதில்லியில் நாளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் கனாமியில் ஏராளமானோர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது

ஒற்றையர் பிரிவில் அபிஷேக் வர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார்

வெஸ்ட் இண்டீஸ் இந்திய கிரிக்கெட் வாரிய லெவன் அணிக்கு எதிரான இரண்டு நாள் பயிற்சிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிா்கொள்கிறது